மேகதாது அணை பற்றிய கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை நிராகரிக்கக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்

இதையொட்டி தலைநகர் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இவ்வாண்டு டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தென் ஆப்பிரிக்க அதிபர் திரு சிறில் ராமபோசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்

டெல்லி ராஜ்பாத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கும் இந்த கொண்டாட்டங்களில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறும் நாட்டின் வளர்ச்சியை சித்தரிக்கும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பும் கலைநிகழ்ச்சிகளும் இந்த விழா கொண்டாட்டங்களில் இடம்பெறும் குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசு தலைவர் திரு

குடியரசு தலைவர் உரையின் தமிழாக்கம் இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்பாகும் புதுவையிலும் குடியரசு தினத்தை கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உப்பளம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்கிறார் இதை தொடர்ந்து காவல்துறை தீயணைப்புத் துறை என்சிசி மாணவ மாணவியர் மற்றும் பள்ளிக் குழந்தைகளின் அணிவகுப்பு நடைபெறும் புதுவையின் வளர்ச்சியை சித்தரிக்கும் அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பில் இடம்பெறும் பள்ளிக் குழந்தைகளின் கலைநிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடியரசு தினவிழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று மாலை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தேனீர் விருந்து அளிக்கிறார் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களை அவர் கவுரவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அ ன்பழகன் கலந்து கொள்கிறார் குடியரசு தினத்தை ஒட்டி நாளை புதுவை கடற்கரை சாலையில் வாகனப் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

குடியரசு தின விழா நடைபெற உள்ள உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப் பட்டுள்ளது வளாகத்தில் இப்பகுதியில் போலீசார் மோப்ப நாய்கள் மூலம் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர் ஹோட்டல்கள் மற்றும் தங்குமிடங்களில் வெளி நபர்கள் தங்கி உள்ளார்களா என்பது குறித்தும் சோதனை நடத்தப்பட்டது

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மக்களே இந்நாட்டின் முடிசூடா மன்னர்கள் என்பதை உரக்கச் சொல்லும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வாழ்த்தி வணங்க வேண்டிய இந்த இனிய நாளில் ஜாதி மத மொழி மற்றும் இன வேறுபாடுகளைக் கடந்து அனைவரும் ஒற்றுமையாய் வாழ உறுதி ஏற்க வேண்டுமென முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்டவர்களுக்கே மக்களின் தேவைகள் புரியும் என்றும் மக்கள் பிரதிநிதிகள் முடக்கப் படுவதையும் மாநில வளர்ச்சி தடுக்கப் படுவதையும் மக்கள் நீண்ட காலம் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதே உலக வரலாறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் உட்பட வேறுபல தலைவர்களும் குடியரசு தின வாழ்த்து தெரிவித்து செய்திகளை விடுத்துள்ளனர்

ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு சஞ்சய் கன்னா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று உத்தரவிட்டது

அமலாக்கத்திற்கு இடைக்காலத் தடை விதிக்கப்படவில்லை பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழ் வடிவம் இடம்பெறும்

மேகதாது வில் அணை கட்டுவது தொடர்பான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மொத்தமாக நிராகரித்து திருப்பி வலியுறுத்தி அனுப்புமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு கடிதம் எழுதியுள்ளார் திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்தை ஆட்சேபித்து ஏற்கனவே தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் மேகதாது வில அணை கட்டுவதான கர்நாடக அரசின் ஒருதரப்பான உத்தேசம் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதித் தீர்ப்புக்கும் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கும் எதிரானது என்று கடிதத்தில் மீண்டும் வலியுறுத்தப் பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்வதன் மூலம் தேர்தலில் வெற்றிபெறுவதே பாரதிய ஜனதா வின் எண்ணம் என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தக் கூடாது என்பதே அனைத்துக் கட்சிகளின் கருத்து என்றும் முன்னேறிய நாடுகளில் கூட வாக்குச் சீட்டுகளே பயன்படுத்தப் படுவதாகவும் கூறினார் தேர்தலில் வாக்களிப்பதற்கான மக்களின் உரிமைக்கு உரிய மதிப்பளித்தல் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த திரு நாராயணசாமி பிரியங்கா காந்தி யின் அரசியல் பிரவேசத்தால் அஞ்சவில்லை என்று பிஜேபி கூறுவதற்கே அத்தகைய அச்சம்தான் காரணம் என்றார் பிரியங்கா வின் அரசியல் பிரவேசத்தினால் பாரதிய ஜனதாவின் வலு குறைந்து விட்டதாகவும் அவர் கூறினார் புதுவையில் சுகாதாரத்துறை மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக டெங்கு நோய் பாதிப்பு கடந்த ஆண்டை விட கணிசமாகக் குறைந்துள்ளது நிலைமைகளை இன்னும் மேம்படுத்தும் வகையில் அண்ணாநகரில் இன்று நடைனபெற்ற மாபெரும் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கொடியசைத்துத் தொடக்கி வைத்தார் அன்னை தெரெசா செவிலியர் கல்லூரி கஸ்தூரிபாய் காந்தி செவிலியர் கல்லூரி உள்ளிட்ட பல கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் தேர்தல்களில் தவறாமல் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பணி நியமன ஆணைய யுபிஎஸ்இ உறுப்பினர் திருமதி சத்யவதி வலியுறுத்தியுள்ளார் புதுவை கம்பன் கலையரங்கில் தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி இன்று நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் பேசினார் மின்னணு வாக்குபதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடைபெற சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் முதல் முறை வாக்காளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் மின்னணு வாக்குபதிவு பிரச்சாரத்தையும் தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் துப்புரவுத் தொழலாளர்களக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் திரு மன்ஹர் வால்ஜிபாய் ஜாலா இன்று புதுவையில் மாநில அரசு அதிகாரிகள் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் துப்புரவுத் தொழிலாளர் நலச்சங்க பிரதிநிதிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார் தலைமைச் செயலக மாநாட்டுக் கூடத்தில் நடைபெற்ற இந்த மறுஆய்வுக் கூட்டத்தில் புதுவை அரசினி நலத்துறைச் செயலர் திருமதி ஆலிஸ் வாஸ் மற்றும் இதர அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

தேதி வாரியாக எந்த எந்த திரையரங்கள் எந்த எந்த பள்ளிகளக்கு ஒதுக்கப்பட்டள்ளது என்பது குறித்து தொடக்கக் கல்விக்கான இணை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் அதன் சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த கே வி

ஜிப்மர் இயக்குனரும் ஜிப்மர் கேந்திரிய வித்யாலயா நிர்வாக்க் குழுத் தலைவருமான டாக்டர் ராகேஷ் அகர்வால் இவ்விழாவில் கலந்துகொண்டு விருதுகளை வழங்குவார் கேவிஎஸ் சென்னை மண்டல துணை ஆணையர் திரு மணி மற்றும் மண்டல கே வி பள்ளிகளின் முதல்வர்கள் உள்ளிட்டோர் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர்

தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைச் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தினர்

நரேந்திர மோடி வாழத்து தெரிவித்துள்ளார்

இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனையை புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் பாராட்டியுள்ளார்

மேகதாது அணை பற்றிய கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை நிராகரிக்கக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்